அஸ்வினிகுமார் சௌபேகூறியுள்ளார்

ஒன்றுசதவீதமாகஅதிகரித்துள்ளது தமிழகத்தில் இந்நோய்த் தொற்றைகட்டுப்படுத்தம் வகையில் தளர்வில்வாஒருநாள் முழுஊரடங்கு இன்றுகாலைமுதல் செயல்பாட்டுக்குவந்துள்ளது சர்வதேசகிரிக்கெட் போட்டிகளிலிருந்துடுய்வு பெறுவதாகமகேந்திரசிங் தோனியும் சுரேஷ் ரெய்னாவும் அறிவித்துள்ளனர்

இதனைதெரிவித்தஅவர் சைபர் பாதுகாப்பு குறித்த புதியகொள்கைவிரைவில் வெளியிடப்படும் என்றுகூறினார் அக்கொள்கை சைபர் தாக்குதல்களிலிருந்துநமதுகளிணிகளைபாதுகாக்கஉதவும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் சாலைகளின் கட்டமைப்பும் இணையதளவசதியைவிரிவாக்கும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்றுவருவதாகவும் அவர் கூறினார்

மோடிதெரிவித்தார் இணையதளவசதிக்காக சென்னையிலிருந்துஅந்தமானுக்குகடலுக்கடியில் அதிவேக கேபிள் பதிக்கப்பட்டதைப்போல் லட்சத்தீவுகளுக்கும் பதிக்கப்படும் என்றுஅவர் கூறினார் டிஜிட்டல் இந்தியாதிட்டம் குறித்துகுறிப்பிட்டபிரதுமர்

ஊரடங்கு காலத்தில் பொதுமக்கள் பெருமளவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளைபயன்படுத்தினார்கள் என்றும் அவர் கூறினார் இந்நிலையில் கிராமங்கள் அனைத்தும் கண்ணாடி இழழகேபிள் மூலமாக இணைக்கப்படும் என்றபிரதமரின் அறிவிப்பு டிஜிட்டல் இந்தியாதிட்டத்தில் மிகப் பெரியமாற்றத்தைஏற்படுத்தும் என்று மத்தியதகவல் தொழில்நுட்பத்துறைஅமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார்

அஸ்வினிகுமார் சௌபேகூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்றுகெய்தியாளர்களிடம் பேசியஅவர் நாட்டில் மூன்றுவிதமானதடுப்பூசிகள் வெவ்வேறுகட்டபரிசோதனையில் உள்ளதாகதெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி தனதுகதந்திரதினஉரையில் தேசியடிஜிட்டல் ககாதார இயக்கம் தொடங்கப்படும் என்றுஅறிவித்திருப்பதுபாராட்டத்தக்கதுஎன்றும் அவர் தெரிவித்தார் இத்திட்டத்தின்கீழ் ஒவ்வொரு இந்தியரும் சுகாதாரஅடையாளஅட்டையைபெறுவார்கள் என்றும் இதனால் அவர்களுக்குஎளிதாகமருத்துவசேவைகள் கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் அந்தஅட்டையில் ஒவ்வொருவருக்கும் உடல் உபாதைகள் இணைநோய்கள் குறித்தவிவரங்கள் இருக்கும் என்பதால் அதற்கேற்பமருத்துவர்கள் சிகிச்சையைவிரைந்துவழங்க முடியும் என்றுஅமைச்சர் திரு அஸ்வினிகுமார் தெரிவித்தார்

இதனையடுத்து

கடந்தமாதம் போன்று இம்மாதமும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழுஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது

பெட்ரோல் நிலையங்களும் வர்த்தகநிறுவனங்களும் சந்தைகளும் இறைச்சிக் கூடங்களும் முடப்பட்டுள்ளன

சத்திஷ்கர் மாநிலத்தில் நேற்றுளட்டுநக்ஸல் தீவிரவாதிகள் மாநிலகாவல்துறையினரிடமசரன் அடைந்தனர் நக்ஸல் தீவிரவாதம் அதிகமாகஉள்ள பஸ்டர் பகுதியில் பல்வேறுதீவிரவாதசெயல்களில் இவர்கள் தேடப்பட்டுவந்தனர்

திருவனந்தபுரம் விமானநிலைய தங்கக்கடத்தல் வழக்குதொடர்பாககேரளமுதலமைச்சரின் முன்னாள் முதன்மைச் செயலர் திரு சிவசங்கரிடம் அமலாக்கப் பிரிவினர் நேற்றுவிசாரணைநடத்தினர்

ஆரோக்கியமாள இந்தியாவைஉருவாக்கும் வகையில் தேசியஅளவிலானகட்டுடல் இந்தியா இளையோர் மன்றங்களைநேற்றுமத்தியவிளையாட்டுமற்றும் இளைஞர் மேம்பாட்டுத் துறைஅமைச்சர் திரு கிரண் ரிஜிஜ்ம தொடங்கிவைத்தார் மக்களிடையேஉடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தைவலியுறுத்தும் வகையில் கட்டுடல் இந்தியாஎன்ற இயக்கத்தைமத்திய அரசு தொடங்கியுள்ளது இதன் ஒருபகுதியாககட்டுடல் இந்தியா இளையோர் மன்றங்கள் தொடங்கப்படுவதாகஅமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ காணொலிக் காட்சிவாயிலாகபேசுகையில் இதனைத் தெரிவித்தார்

என்றுகூறினார்

சர்வதேசகிரிக்கெட் போட்டிகளிலிருந்துடிய்வு பெறுவதாகமகேந்திரசிங் தோனியும் சுரேஷ் ரெய்னாவும் அறிவித்துள்ளனர்

வலது கை ஆட்டக்காரர் மற்றும் விக்கெட் கீப்பருமானதோனி ஒருநாள் சர்வதேசகிரிக்கெட் போட்டிகளில் அதிகரன்களைகுவித்தவீரர்களில் ஒருவராவார்

ஏற்கனவே டோக்கியோஒலிம்பிக் போட்டிக்குமகளிர் பிரிவில் விளிஷ் ஆடவர் பிரிவில் பஜ்ரங் ரவிக்குமார் தஹியா தீபக் ஆகியோரும் தகுதிபெற்றுள்ளனர்